முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார்

வேலுமணி கூறியிருக்கிறார்

இலங்கையில் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள திரு

இந்த விழாவில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் முதலமைச்சர் உரையாற்ற உள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமயிடமாகக் கொண்டு புதிய மாவட்டமாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டழம் உருவாக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமையிடமாகக் கொண்டு ஒரு புதிய மாவட்டமும் ராணிப்பேட்டையை தலைமையிடமாகக் கொண்டு மற்றொரு மாவட்டழம் உருவாக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தைப் பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது

வேலுமனி கூறியிருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்த்தப்பட்ட சொத்து வரி தொடர்பாக நகராட்சி நிர்வாக ஆணையர் பேரூராட்சி இயக்குநர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் அடங்கிய குழு பரிசீலனை செய்யுமென்று கூறினார் கூடுதலாக செலுத்தப்பட்ட சொத்து வரி வரும் ஆண்டுகளில் ஈடு செய்யப்படும் என்றும் உள்ளாட்சிகளில் சொத்து வரி குறைக்கப்பட்டதற்கும் உள்ளாட்சித் தேர்தலுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

உலகில் எளிதாக வணிகம் செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதன்மையான இடத்தைப்பெற உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார்

தொழில்நுட்பத்தைக் கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை அளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டது குறித்து அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார் எந்தவொரு பிரச்னையயும் விவாதத்திற்கு அனுமதிக்க தாம் தயார் என்று கூறியபோதும் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து ஜவகர்வால் நேரு பல்கலைக்கழக மாணவர் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டது தேவையற்ற ஒன்று என்று அவர் கூறியுள்ளார் நேற்று இப்பிரச்னையை ஒட்டி அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்ட பின்னர் தம்மை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் இந்த கவலையை அவர் வெளிப்படுத்தியதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமுகமாக நடைபெற வேண்டும் என்று ஒருநாள் முன்பு கூட்டம் நடத்தி முடிவு செய்த பின்னர் மறுநாளே இதபோன்ற அமளியில் ஈடுபடுவதை நாட்டு மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

நாட்டில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்புக்களுக்கு மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியிலிருந்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்கக்கோரி தூக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்யக்கோரி திருமதி கனிமொழி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது எதிர்தரப்பினர் தாக்கல் செய்துள்ள மனு விசாரணைக்கு உகந்தது என்று கூறி திருமதி களிமொழி மனுவை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் நிராகரித்து உத்தரவிட்டார் இலங்கையில் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள திரு

இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோதி விடுத்த அழைப்பை அவர் ஏற்றுக் கொண்டார் இலங்கை அதிபரை நேற்று கொழும்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெயசங்கர் மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசியபோது இந்தப் பயணம் உறுதிசெய்யப்பட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெற்காசிய அமைதி முன்னேற்றம் வளம் பாதுகாப்பு ஆகியவற்றை உருவாக்க இணைந்து செயல்படுவது என பிரதமர் திரு மோதி தெரிவித்த செய்தியை அவரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்தப்பயணம் இருதரப்பு உறவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சில அவசர சசூழ்நிலைகளில் மட்டுமே மருத்துவர்கள் கூடுதல் நேரம் பணி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

சமுதாய மேம்பாட்டிற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட வேண்டும் என்று தேசிய ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவரும் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுமான திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று நடைபெற்ற அறிவியல் திருவிழாவில் சிறப்பாக ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிப்பேசிய அவர் குறைந்த செலவில் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் என்றும் அவைதான் விரைவாக பிரபலமடையும் என்றும் தெரிவித்தார்

சர்வதேச இந்திய திரைப்பட விழாவின் பொன்விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது கோவா தலைநகர் பனாஜியில் இன்று மாலை இந்த விழாவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைக்கிறார் தொடக்க விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் முதலமைச்சர் திரு பிரம்மோத் சாவந்த் நடிகர்கள் அமிதாப்பச்சன் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் நடிகர் ரஜினிகாந்த்துக்கு இந்த விழாவில் சிறப்பு விருது வழங்கப்படவுள்ளது

குமரிக் கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யும்

இருவரிச் செய்திகள் சீனாவுடன் நடைபெறும் வர்த்தகப் பேச்சுக்களில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது மேலும் வரி உயர்த்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டோனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார்

போன்று உடையணிந்து புதுதில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான பைலட் விமான நிலையத்திற்குள் நுழைய முயன்ற நபரை மத்திய பாதுகாப்பு படையினர் கைது கெய்து விசாரித்து வருகின்றனர் நேபாளத்திலும் வட இந்தியாவின் சில பகுதிகளிலும் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் குடிநீர் அபிவிருத்தி பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு

திருவள்ளுர் மாவட்டத்தில் தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி

இதனால் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி பெறும் வாய்ப்பை இந்திய அணி இழந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது